வைக்கிறார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

மாலத்தீவில் புதிய அதிபரை தோந்தெடுக்க இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பா் ஃபோா் ஆட்டத்தில் இன்று இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இதன்மூலம் பயனாளிகள் மருத்துவ சேவையை பெற முடியும் தோ்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உயா்தர மருத்துவ சிகிச்சை வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பரவலாக ஒரே விதத்திலான மருத்துவ சேவை கிடைப்பதை இத்திட்டம் உறுதி செய்கிறது நாட்டின் அனைத்து மாநில மற்றும் யூனியன்பிரதேசங்கள் இதில் இணைந்துள்ளதாக இத்திட்டத்தின் தலைமை செயல் இயக்குநர் திரு இந்து பூஷன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார் இன்றையை நிகழ்ச்சியில் ஜார்க்கண்டில் அமையவுள்ள இரண்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பல்வேறு சிகிச்சைகளுக்கு மருத்துவசேவை வழங்கும் புதிய ககாதார மையங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் அசாம் மாநிலத்தில் தேசிய சுகாதாரக் காப்பீட்டுத் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சா் திரு சா்பானந்தா சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார் குவாஹாத்தியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்ச் திரு ராஜன் கோகைள் மற்றும் மாநில சுகாதார அமைச்சன் திரு ஹிம்மந்தா பிஸ்வா ஆகியோா கலந்து கொள்கின்றனா் ஏழ எளிய மக்களின் பொருளாதார கமையை குறைக்கும் வகையிலும் மருத்துவ சேவையை மேம்படுத்தும் வகையிலும் இத்திட்டம் செயல்படுத்த உள்ளதாக அம்மாநில முதல்வர் டிவிட்டரில் பதிவிட்டுள்ளார் பொதமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களின் எண்ணங்களை நினைவாக்கும் வகையில் நாட்டின் மேம்பாட்டிற்காக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினாா் ஒடிஸாவில் தால்ச்சா் உர உற்பத்திப் பிரிவிற்கு புத்துயிர் அளிப்பதற்கான பணிகளை நேற்று தொடங்கி வைத்த பின்னா் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவா் உரையாற்றினாா் உடான் திட்டத்தின்கீழ் ஜர்ஷுகுடா விமான நிலையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் திட்டமிட்டபடி ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வதோதராவில் அக்கட்சி உறுப்பினா்கள் உடனாள கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தேர்தல் அனைத்து கட்சியினருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநில பொதுமக்களை அணுகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தித் தரும் என்றார்

பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி குழுவிள் அமைச்சர்கள் மட்டத்திலாள கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழவின் தலைவரும் பீகார் துணை முதலமைச்சருமான திரு கவில்குமார் மோடி இன்போசிஸ் நிறுவனம் இந்த படிவத்தை வடிவமைத்து வருவதாக கூறினார் ஜிஎஸ்டி

இந்நிகழ்ச்சிக்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை நிறுத்தம் வரை அந்நாட்டுடன் பேச்சு வார்தைக்கு இடம் இல்லை என உறுதிப்பட தெரிவித்தார் விநாயகா் சதுா்த்தி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான விநாயகா் ஊாவலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெறுகிறது

இதன்படி மும்பை மற்றும் தானே பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச்செல்லப்பட்டு அரபிக்கடலில் கரைக்கப்பட உள்ளது மகாராஷ்டிரா முழுவதும் இந்த நிகழ்வு இன்று நடைபெறுகிறது இதனையொட்டி மும்பையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

லடாக் திருவிழா வண்ணமயமான நிகழ்ச்சியுடன் நேற்று தொடங்கியது

குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பு பல்வேறு கண்காட்சிகள் நாட்டுப்புற இசை நடன நிகழ்ச்சிகள் வில்வித்தை போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் இந்தத் திருவிழாவில் இடம் பெற்றுள்ளன மாலத்தீவுகளில் மூன்றாவது அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது தற்போதைய அதிபர் திரு அப்துல்லா யாமின் மற்றும் எதிர்கட்சிகளின் வேட்பாளர் திரு இப்ராஹிம் முகமத் சோலிக் இடையே இத்தேர்தலில் நேரடி போட்டி நிலவுகிறது

இதன் முடிவுகள் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை ஆளும் கட்சியினரும் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்கட்சியினரும் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இத்தேர்தலை உற்று நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள இந்தியா தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது

பாகிஸ்தான் ரானுவம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் ஆப்காளிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள் அப்பகுதியில் ஊடுருவியதாக கிடைத்த தகவலின் பேரில் பாகிஸ்தான் ரானுவம் நடத்திய தேடுதலின்போது இந்த சண்டை நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் குப்பா ஃபோா கற்றில் தபாயில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது